வருகிறது தேர்தல் நடைபெறவுள்ள இதர தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ரஃபேல் தீர்ப்பு குறித்து தெரிவித்த கருத்துகளுக்காக திரு ராகுல் காந்தி தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு குண்டுவெடிப்பில்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சமாஜ்வாதி கட்சித் தலைவா் திரு முலாயம்சிங் யாதவ் ஆகிய தலைவா்களின் வெற்றித்தோல்வி இன்றைய வாக்குப்பதிவின் மூலம் தீர்மானிக்கப்பட உள்ளன

இம்மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது

மக்களவை தேர்தலில் நாள்காவது மற்றும் இதர கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவா்கள் நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுப்பட்டு வருகின்றனா் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் பிரதமா் திரு நநரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஒடிசாவில் கேந்திர பாடா மற்றும் பாலா சோர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் இன்று பிற்பகல் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இன்று மாலை மேற்கு வங்கத்தின் அசான் சோலில் அவர் வாக்கு சேகரிக்கிறார் மத்தியப் பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

பீகாரில் மதத்தை கூறி பிரச்சாரம் மேற்கொண்டதால் அவருக்கு இந்த தடையை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது மத்தியப் பிரதேசத்தில் உள்ள போபால் தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடும் பிரக்யா சிங் தாகூர் க்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கடந்த சனிக்கிழமை அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரக்யா அயோத்தி பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தில் பங்கேற்றதற்காக தமக்கு எந்த வருத்தமும் இல்லைபென்றும் இது குறித்து தாம் பெருமை கொள்வதாகவும் அவர் கூறினார் சாக்சைக்குரிய இந்த கருத்து குறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது அவர் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை என கூறி இந்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய போபால் காவல் துறையினருக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மக்களவை தேர்தலில் கிழக்கு தில்வி தொகுதிகயில் பிஜேபி சார்பில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது புது தில்லி தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் மீனாட்சி லேக்கி போட்டியிடுகிறார் இதுவரை வடமேற்கு தில்லி தொகுதியை தவிர தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளுக்கு பிஜேபி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது கடந்த தேர்தலில் தில்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றது இதனிடையே தில்லியில் ஆறு தொகுதிகளுக்கு காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஃபேல் விமானபேரம் ஒப்பந்தம் தொடர்பான உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் தவறாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து வருத்தம் தெரிவிப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று உச்சநீதிமன்றத்தில் எழுத்து பூர்வமாக தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை திரு ராகுல் காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பாக விளக்கும் அளிக்குமாறு நீதிமன்றம் கோரியது இதனை அடுத்து அவர் தாாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இதை தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ர ஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக தாம் பேசிய கருத்துக்கள் எதிர்தரப்பினரால் திரித்து வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா் திருமதி மீனாட்சி லேக்கி உச்சநீதிமன்றத்தில் திரு ராகுல் காந்தி மீது நீதிமன்ற அவமதிப்பு மனுவைத் தாக்கல் செய்திருந்தாா் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இலங்கையில் நள்ளிரவு முதல் அவசரநிலை பிரகடணம் செய்யப்பட்டுள்ளது

தொடர் குண்டுவெடிப்புகளை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பயங்கரவாத தாக்குதல் குறித்து புலன் விசாரணைக்கு உலக நாடுகளிடம் இலங்கை அரசு உதவி கோரியுள்ளது நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில்இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பாதுகாப்பு படையினருக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சுப்பவத்துக்கு தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற உள்நாட்டு மதவாதக்குழு பின்னணியில் இருந்ததாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இருப்பினும் இதற்கு பின்னால் சா்வதேச ஆதரவு உள்ளதா என்பது பற்றி விசாரணை நடத்தப்படுவதாக இலங்கையின் கேபிளெட் அமைச்சரும் அரசு செய்திதொடர்பாளருமான ரஜீதா செனரத்னே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் மேலும் இத்தகைய தாக்குதல்கள் நடக்கலாம் என தகவல்கள் இருப்பதால் நாடு முழுவதம் உள்ள பதற்றமான இடங்களில் விரிவாள பாதுகாப்பு சோதனைகள் நடப்பதாக அவர் குறிப்பிட்டார்

அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வுபெற்ற நீதிபதி தலைமையில் இந்த சம்பவங்கள் குறித்து விசாரித்து இரண்டு வாரங்களில் அறிக்கை அளிக்க சிறப்புக்குழு ஒன்று நியமிக்கப்படுவதாக அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் கொழும்பில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய தேவாலயம் அருகே வெடிக்காத குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க வைக்கப்பட்டன மார்கெட் பகுதியிலும் வெடி பொருட்கள் மற்றும் டெட்டனேட்டர்கள் எடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் கிராமத்தில் கிணற்றில் தவறி விழுந்த மாணவன் ஜலசமாதி அடைந்ததாக சமூக வளைதவங்களில் வதந்தி பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு

சிறுவன் புதைக்கப்பட்ட இடத்தில் நேற்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உடலை தோண்டி எடுத்து பிரேதப் பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார் இதையடுத்து திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர் கமலக்கண்ணன் தலைமையில் மருத்துவர்கள் குழுவினர் ஒருமணி நேரம் பிரேதப் பரிசோதனை செய்தனர்

மதுரை மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அனுமதியின்றி அதிகாரி நுழைந்தது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று கூடுதல் தலைமைத் தேர்தல் அலுவலர் திரு எம் பாலாஜி தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று மதுரையில் மாவட்ட ஆட்சியர் மாநகர காவல்துறை ஆணையர் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களிடம் புகார் மனுக்களை பெற்ற பின்னர் அரசு விருந்தினர் மாளிகையில் விசாரணை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்த விரிவான அறிக்கை தேர்தல் ஆணையத்திற்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றார்